சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அனைத்து துறை செயலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் உயரதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையால் கோவிட் தொற்று கட்டுக்குள் உள்ளதாக குறிப்பிட்டார்

சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொண்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் கூடுதலாக மருத்துவர்கள் செவிலியர்களை பணியமர்த்த அரசு தயாராக இருப்பதாகவும் எடுத்துரைத்தார்

பிரகடனம் செய்தது

எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை தனி நபர்களையும் சமூகத்தையும் உணர வைப்பதே இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எழுத்தறிவு இல்லாத ஒருவருக்கு எழுதவும் படிக்கவும் பயிற்றுவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு குழந்தைகளுக்கு ஆளுமை வழங்கும் விதமாக தேசிய கல்விக்கொள்கையில் சீர்திருத்தங்களை முன்வைத்து முன்னெடுத்துச் செல்வதாக எடுத்துரைத்தாா் பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தைக்கு கந்பிப்போம் சமஹ்ர சிக்ஷா அபியான் போன்ற திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார்

யு எஸ் ஒபன் யு எஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா கனடாவின் டெனிஸ் ஷெபவ்லோவ் இணை தோல்வி அடைந்து போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளது